கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார்

பிஜேபி காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி சிவசேனா வேட்பாளர்களை ஆதரித்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் திரு ஜோதீர் ஆதித்ய சிந்தியா அக்கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக பல்வேறு பேரணிகளில் இன்று பங்கேற்கவுள்ளார் இந்த இரண்டு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு கமூகமாக நடைபெறுவதற்குத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது

வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு

விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அரசுமுறைப் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் வாஷிங்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலை இந்தியாவில் நிலவுவதாகவம் அவர் குறிப்பிட்டார் முதலீட்டாளா்களுக்குத் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திருமதி நிாமலா சீதாராமன் தெரிவித்தார் ஜம்மு வில் கங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து போக்குவரத்து நிறுவனங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுப்பட்டுள்ளனர் சும்பா மாவட்டத்திற்குட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் கங்கச்சாவடி அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் இந்த போராட்டம் காரணமாக போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படவில்லை என்று தகவல்கள் கூறுகின்றன

இந்தியாவுடன் மூடப்பட்ட ரயில் இணைப்புகள் அனைத்தும் மீன்டும் திறக்கப்படும் என்று பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா கூறியுள்ளார்

வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதையடுத்து மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது

இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மஞ்சுர் கற்று வட்டாரத்தில் ஐம்பது இடங்களில் மண் சரிவு சஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேட்டுப்பாளையம் அருகே லிங்கபுரம் காந்தவாயல் பகுதியினை இணைக்கும் தரைமட்ட பாலம் தண்ணீரில் மூழ்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த மனழ பெய்து வருவதையடுத்து அவலாஞ்சி உள்ளிட்ட பெரும்பாலான அனைகள் நிரம்பி வருகின்றன இதன் காரணமாக பில்லார் அணையும் நிரம்பு வருகிறது அணையிலிருந்து நீர் தொடர்ந்து திறக்கப்பட்டு வருவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எற்பட்டு லிங்காபுரம் காந்தவாயல் பகுதிகளை இணைக்கும் தரைமட்டப்பாலம் முழக்கிபுள்ளது

இதன் காரணமாக இகேளக்கலில் தொடர்ந்து பைசல் இயக்கவும் அருவிகளில் குளிக்கவும் மாவட்ட நீர்வாகம் தடை விதித்தள்ளது காவிரி ஆற்றில் வரும் தண்ணின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கொடர்ந்து கண்காணிக்க வருகின்றனர்

இதனைபொட்டி சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாள் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிளமி ஆகியோர் முன்னாள் முதலமைச்சர்கள் ளம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மியாதை செலுத்தினா் மாநில அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் இன்ற துத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக அஇஅதிமுக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் நாங்குநேரி விக்ரவாண்டி சுட்டப்பேரவை இடைத்தேர்தல் முடிவுகள் இதனை வெளிப்படுத்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு கூறினார் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் தூர்வாரப்பட்ட நீர்நிலைகள் குறித்த விவரங்களை தமிழக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் இலங்கை அதிபர் தேர்தலில் போர் தொடர்பான சம்பவங்களை பயன்படுத்துவதற்கு அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த தேர்தல் ஆணையத்தின் தலைவர் திரு மகிந்தா தேசபிரிய அளைத்து அரசியல் கட்சிகளும் இதளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்

இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்கள் டென்மார்க் இன்று நடைபெறவுள்ளன இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து

ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் செட்டி இணை சீன இணையையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் சிக்கி ரெட்டி பிரனவ் சோப்ரா இணை மலேசிய இணையையும் எதிர் கொள்கின்றனர்